அஸ்ஸாம் ஒப்பந்தத்தை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயல்படுத்த தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழகம் ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் திருப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டுமானப்பணிகளைத் தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியின்போது காணொலி காட்சி மூலம் திருச்சி விமான நிலையத்தில் ஒருங்கிணைந்த கட்டிடத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் சென்னை விமான நிலையத்தில் நவீனமயமாக்கல் பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கிறார் சென்னையில் கட்டப்பட்டுள்ள இ எஸ் ஐ மருத்துவமனையயும் எண்ணூர் துறைமுகத்தில் தானியங்கி முனையத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் சென்னை துறைமுகத்திலிருந்து மணலியில் உள்ள பெட்ரோலிய கத்திகரிப்பு நிலையத்திற்கு கச்சா எண்ணெய் கொண்டு செல்வதற்கான குழாய் அமைக்கும் பணியையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் சென்னை டி எம் எஸ் வன்னாரப்பேட்டை இடையே மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கவுள்ளார் அதன்பின்னர் ஆந்திர மாநிலம் செல்லும் அவர் குண்டுரில் ஒன்று புள்ளி மூன்று மூன்று மில்லியன் மெட்ரிக் டன் சேமிப்பு கொண்ட விசாகப்பட்டினம் பெட்ரோலிய கிடங்கை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் கிருஷ்ணாபட்டினத்தில் பாரத் பெட்ரோலிய கழகத்தின் புதிய முனையத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பின்னர் கர்நாடக மாநிலம் ஹுப்ளி தர்வாதில் அமைக்கப்படவுள்ள இந்திய தொழில்நுட்பக்கழகம் இந்திய தகவல் தொழில்நுட்பக்கழகம் ஆகியவற்றுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் மங்களூர் மற்றும் படூரில் அமைக்கப்பட்டுள்ள பெட்ரோலிய சேமிப்பு கிடங்கையும் ் நாட்டிற்கு அவர் அர்ப்பணிக்கிறார்

குடியுரிமை மசோதா எந்த வகையிலும் வடகிழக்கு மாநில மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியளித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் சங்சாரி என்னுமிடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் குடியுரிமை மசோதா மாநில அரசகளின் விரிவாள ஆய்வு மற்றும் பரிந்துரைக்கு பின்னரே செயவ்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் அண்டை நாடுகளில் சிறுபான்மயினராக உள்ள நம் நாட்டினருக்கு ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து அவர்களை விடுவித்து புகலிடம் அளிப்பதற்கு தமது அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் கூறினார்

அசாம் மாநிலத்தில் உள்ள ஆறு சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலை சேரப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் குவஹாத்தி

வடகிழக்கு பிராந்தியத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு தடையற்ற எரிவாயு வினியோகம் வழங்கும் வடகிழக்கு எரிவாயு தொகுப்பிற்கும் அவர் அடிக்கல் நாட்டினார் முன்னதாக அருணாச்சலப்பிரதேஷின் இட்டா நகரில் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தூர்தர்ஷனின் புதிய சேவையை அவர் தொடங்கி வைத்தார் ஹாவங்கி பசுமை விமான நிலைய கட்டுமானபணிக்கான அடிக்கல் நாட்டினார் அருணாச்சல பிரதேசத்திற்கான திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி மையத்தின் நிரந்தர வளாகத்திற்கான கட்டுமானப் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் திரிபுரா மாநிலத்தில் கார்ஜி பிலோனியா இடையே அமைக்கப்பட்டுள்ள ரயில் பாதையையும் நாட்டிற்கு பிரதமர் திரு மோடி அர்ப்பணித்தார் சாரதா நிதி மோசடி வழக்கில் கொல்கத்தா காவல்துறை ஆணையர் திரு ராஜீவ்குமாரிடம் சிபிஐ இன்றும் விசாரணையை தொடர்ந்து மேற்கொள்ளவுள்ளது முன்னதாக மேகாலயா மாநிலம் ஷில்வாங்கில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேற்று அவரிடம் எட்டு மணிநேரம் விசாரணை நடைபெற்றது இதற்கிடையே இவ்வழக்கு தொடர்பாக ஆஜராகுமாறு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் ஒருவரான குணால் கோஷுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சுட்டப்பேரவை உறுப்பினர் சத்யஜித் பிஸ்வாஸ் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக்கொல்லப்பட்டார் நாடியா மாவட்டத்தில் ஃபுவ்பரி என்னும் இடத்தில் நேற்று மாலை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு திரும்பும் வழியில் இச்சம்பவம் நிகழ்ந்தது கிரிஷ்ணாகஞ்ச் சுட்டப்பேரவை உறுப்பினரான சத்பஜித் பிஸ்வாஸ் கொல்லப்பட்டதற்கு அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய பட்டு உற்பத்திப் பொருட்கள் சர்வதேச சந்தையை அடைவதற்கான அனைத்து ஆதரவையும் மத்திய ஜவுளித்துறை அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் உறுதி அளித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய ஜவளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராணியிடம் அவர் இவ்வாறு கூறினார் விழாவில் பேசிய திருமதி ஸ்மிருதி இராணி அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பட்டு உற்பத்திக்கு தேவையான நவீன எந்திரங்களை வழங்குவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் காலியாக உள்ள சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத் தேர்தலையும் சேர்த்து நடத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருப்பதாக தலைமத் தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹு தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபாட் எனப்படும் ஒப்புகைச் சீட்டு எந்திரங்கள் போதமான அளவில் உள்ளன என்றார் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை ஒப்புகைச் சீட்டு எந்திரத்தில் ஏழு வினாடிகள் வரை பார்க்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்கு எண்ணிக்கையின்ள போத குளறுபடி ஏற்பட்டால் ஒப்புகைச் சீட்டு மூலம் ஒப்பிட்டுப் பார்த்துக்கொள்ள முடியும் என்றும் தலைமைத் தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் தற்போது வெளியிடப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் என்றும் திரு சத்ய பிரதா சாஹூ கூறினார் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த ஏழு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்தனர் திரிகோணமலைப் பகுதியில் இவர்கள் மீன்பிடித்துக்கொண்டிருந்தபோது சர்வதேச எல்லையை மீறியதாகக் கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் நாட்டுப்படகில் இவர்கள் மீன்பிடிக்கச் சென்றபோது கடல் எல்லையை மீறியதாக குற்றம் சாட்டி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக மீனவளத்துறை இணைய இயக்குநர் நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அண்மையில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை பட்டணத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர்

நாட்டின் அனைத்துப் பகுதிகளிலும் வாழும் பாமர மக்கள் உள்ளிட்டோருக்கு தேவையான சுகாதார வசதிகளை கொண்டு செல்வதை உறுதி செய்வதில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் சண்டிகரில் நேற்று முதுநிலை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளை மத்திய அரசு அமைத்து வருவதாகக் கூறினார் ககாதார வசதிகளை அளிப்பதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று திரு நட்டா தெரிவித்தார்

இந்த நிகழ்வில் தறவிகள் பல்வேறு மடாதிபதிகள் பக்தர்கள் உள்ளிட்ட இரண்டு கோடிக்குமள் மேற்பட்டவர்கள் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள் கூடும் திரிவேணி சங்கமத்தில் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக நிர்வாகத்தின் சார்பில் எட்டு கிலோ மீட்டர் தொலைவிற்கு நாற்பது நீராடும் இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன

அண்மையில் திரு இம்ரான்கான் கூறியுள்ள கருத்துக்களை இந்திய குடிமக்கள் நிராகரிப்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஷ் குமார் இந்தியாவில் உள்ள மதசார்பற்ற அரசியல் மற்றும் பண்பாட்டை அறிந்து கொள்ளாமல் திரு இம்ரான்கான் மீண்டும் இந்திய அரசை குறை கூறியுள்ளதாக தெரிவித்தார்

மகளிருக்கான போட்டி இந்திய நேரப்படி காலை எட்டரை மணிக்கும் ஆடவருக்கான போட்டி பிற்பகல் மணி பனிரெண்டரைக்கும் தொடங்குகிறது